இனி விரிவான செய்திகள் பிஜேபி தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டணி அரக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று இன்றுடன் நான்கு ஆண்டுகள் நிறைவடைகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இதளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிப்படையாள நிர்வாகத்தை மத்திய அரசு அளித்து வருவதாக தெரிவித்துள்ளார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாக அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மத்திய அரசு மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பிஜேபி சாாபில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மைப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இப்பணிகளை மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்து பேசினார் தேசப்பிதா மகாத்மாகாந்தி கண்ட கனவினை பிரதமர் திரு நரேந்திரமோடி நிறைவேற்றி வருவதாக அப்பேது அவர் தெரிவித்தார் இந்தியாவை முதல்நிலை நாடாக உருவாக்குவதற்கு பிரதமா் பாடுபட்டு வருவதாகவும் அவா் கூறினாா் மத்திய அரசின் சாதனையை விளக்கும் வகையில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளும் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரக நான்கு ஆண்டுகள் பூர்த்தி செய்ததையடுத்து புதுதில்லி வானொலியின் செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது இன்று இரவு ஒன்பதரை மணிக்கு அளவில் ஒலிபரப்பாகவுள்ள இந்த நேரடி நிகழ்ச்சியை மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மும்பை அங்மதாபாத் சென்னை கவுகாத்தி ஜம்மு மற்றும் ஜெய்பூர் அரங்குகளிலிருந்தும் நிபுணர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் கோல்டு பண்பலை மற்றும் ராஜ்தானி அலைவரிசைகளில் இது ஒலிபரப்பாகவுள்ளது நாட்டில் நிலையான வெளிப்படையான நம்பகத்தள்மையுடன் கூடிய நிர்வாகத்தை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு வழங்கி வருவதாக அக்கட்சி தலைவர் திரு அமீத்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாதி மதம் குடும்ப மற்றும் சமரச அரசியலில் இருந்து செயல்திறன் மற்றும் வளர்க்சியை அடிப்படையாக கொண்ட அரசியலாக பிரதமர் மாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் தலைமையின் கீழ் ஊழலற்ற நிர்வாகத்தை பிஜேபி வழங்கி வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் சிக்கலான பிரச்சினைகளுக்கு உறுதியான முடிவுகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமீத்ஷா கூறினார் உலகளவில் மிகவும் பிரபவமான தலைவராகவும் மக்களுக்காக கடினமாக உழைக்கும் தலைவராகவும் பிரதமர் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் அப்போது பட்டியலிட்டார் உலகளவில் பொருளாதாரத்தில் ஐந்தாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் விலைவாசியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு திறன்பட கையாண்டு வருவதாகவும் கூறினார் மத்தியில் ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

கொள்கை முடிவுகள் அனைத்தும் செயல்பாடுகளாக மாற்றம் பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆட்சிப் பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றுகூடி பிரதமருக்கு எதிராக அணி சேர்ந்திருப்பதாகவும் அவர் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார் சுகாதாரம் கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு சிறப்பாக பணியாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு ராஜ்ய வாதன் சிங் ரத்தோா கூறியுள்ளாா் டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் நாட்டை உயரிய பாதைக்கு அழைத்துச் செல்ல தேவையான நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதிய பாதையை வசூத்துள்ளதாக அயஷ்துறை அமைச்சர் திரு புரீபத்நாயக் பாராட்டு தெரிவித்துள்ளார் பனாஜியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்குமான அனைவருடன் இணைந்த வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் ஊழலற்ற சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்கள்இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் உள்பட அளைத்து பிரிவினரின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் இதளை தெரிவித்தார்

ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராள பல்வேறு கடும் நடவடிக்கைகளை தமது தலைமையிலான அரக மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார் தேசிய இஜனநாயக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதால் துல்லிய தாக்குதல் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள முடிவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் சி பி எஸ் இ ப்ளஸ் டூ தோ்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தேர்ச்சி சதவிகிதத்தில் திருவனந்தபுரம் முதலிடத்தையும் சென்னை இரண்டாவது இடத்தையும் தில்லி மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளன ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற ஐந்து தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றனர் குப்புவாரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் அப்பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியிலிருந்து ஏராளமான அயுதங்களையும் பாதுகாப்பு துறையினர் கைப்பற்றியுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார் மற்றும் கேரான் பகுதிகளில் உள்ள பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை தாங்தார் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறுகிறார் மத்திய ஆயுத காவல் படையின் பொறியியல் பிரிவுக்கு பொதுப் பணித்துறை அந்தஸ்து வழங்க உள்துறை அமைச்சகம் ஒப்புகொண்டுள்ளது ஆயுதப் படை பிரிவின் உள்கட்டமைப்பு கட்டுமான பணிகளை விரைந்து நிறைவேற்றவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயுத காவல் படை பிரிவுக்கு தேவையான பாதுகாப்பு கட்டமைப்புகள் எல்லை பகுதிகளில் காவல் நிலைகள் தடுப்புகள் ஆகியவற்றை அமைப்பதற்கு உதவிடும் என்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரி செலுத்துவோர் தங்களது வருமான வரி கணக்குகளை இணையதள வாயிலாக தாக்கல் செய்வதற்கான வருமான வரி படிவங்களை மத்திய நேரடி வரிகள் வாரியம் இன்று வெளியிட்டுள்ளது

தமிழகத்தில் துப்பாக்கி சூடு மற்றும் கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள துத்துக்குடியில் நாளை மாலைக்குள் இயல்புநிலை முழுமையாக திரும்பிவிடும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி கூறியுள்ளார் இன்று துத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பேருந்து போக்குவரத்து பால் விளியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் இயல்பு நிலைக்கு வந்துள்ளதாக கூறினார் மாவட்டம் முழுவதும் அமைதியான சூழ்நிலை நிலவுவதாகவும் வன்முறை சம்பவங்கள் எதுவும் தற்போது நடைபெற்றதாக தகவல் எதவுமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பவும் சுட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் அனைவரும் ஒத்துளைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் கலவரத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு ஒரு ரூபாய்க்கும் அதிகமாக இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்தார் ஏமன் வளைகுடா பகுதியில் மையம் கொண்டுள்ள மேகுனா புயல் வடமேற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக தெற்கு ஏமனில் வீசிய பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார்

மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக ஹெலிகாப்டர் வசதியுடன் இரண்டு கப்பல்கள் மும்பையிலிருந்து அந்நாட்டுக்கு விரைந்துள்ளது இந்தி திரைப்பட நடிகை கீதா கபூர் மும்பையில் இன்று காலமானார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு ஐந்து நாள் அரகமுறைப் பயணமாக வரும் செவ்வாய்கிழமை புறப்பட்டுச் செல்கிறார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதாரபாத் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது